தேவையில்லைஎன்றுபிரதமர் திருநரேந்திரமோடிகேட்டுக் கொண்டுள்ளார்

பிரிட்டனில் பொதுத் தேர்தல் வாக்குப்பதிவு சற்றுமுன் தொடங்கியது

இனிவிரிவானசெய்திகள் குடியுரிமைசட்டத்திருத்தமசோதாநாடாளுமன்றத்தில் நிறைவேறியது மக்களவையில் கடந்ததிங்கட்கிழமைஅன்றுநிறைவேற்றப்பட்ட இந்தமசோதாநேற்றமாநிலங்களவையிலும் நிறைவேறியது

இந்தமசோதாவடகிழக்குமாநிலங்களில் வசிக்கும் மக்களின் நலனுக்குஎதிரானதுஅல்லஎன்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார் இடதுசாரிகட்சிகள் திரிணமூல் காங்கிரஸ் சமாஜ்வாதி திமுக பகுஜன் சமாஜ் கட்சி ராஷ்ட்ரீய தேசியவாதகாங்கிரஸ் தெலங்கானா ராஷ்டிரசமீதிஉள்ளிட்டஎதிர்க்கட்சிகள் ஐனதாதள் இந்தமசோதாசட்டவிரோதமானதுஎன்றுகூறிஎதிர்ப்பு தெரிவித்தன இதற்கிடையே இந்தமசோதாகுறித்து அஸ்ஸாம் மக்கள் கவலைக்கொள்ளதேவையில்லைஎன்றுபிரதமா் திருநரேந்திரமோடிகேட்டுக் கொண்டுள்ளார் மக்களின் உரிமையையாரும் பறிக்க இயலாதுஎன்றும் அவர் திட்டவட்டமாககூறியுள்ளார் அஸ்ஸாம் மக்களின் நலனைபாதுனப்பதில் மத்தியஅரசுஉறதியுடன் இருப்பதாகவும் பிரதமா கூறியுள்ளார் குடியுரிமைசட்டத்திருத்தமசோதாவுக்குஎதிராககாங்கிரஸ் உள்ளிட்டஎதிர்க்கட்சிகள் மக்களை நோக்கில் செயல்படுவதாகநாடாளுமன்றவிவகாரங்கள் துறைஅமைச்சர் திருபிரகலாத் தூண்டிவிடும் ஜோஷிகுற்றம்சாட்டியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் மத்திய அரசின் செயல்பாடுகள் தெற்று தொடர்பாகபொறாமைகொண்டுள்ளகாங்கிரஸ் இத்தகையநடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகக் கூறினார் இந்தமசோதாஎந்தமதத்தினருக்கும் எதிரானதுஅல்லஎன்றும் அவர் குறிப்பிட்டார் துத்துக்குடிமாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் இஸ்ரோராக்கெட் ஏவுதளத்தைஅமைப்பதற்கானஆயத்தப் பணிகளைமேற்கொண்டிருப்பதாகபிரதமா் அலுவலக இணைஅமைச்சா் டாக்டர் ஜிதேந்திரசிங் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் கேள்விநேரத்தின்போது இதனைத் தெரிவித்தஅவர் இப்பணிகளுக்காக துத்துக்குடிமாவட்டநிர்வாகம் சிறப்பு வட்டாட்சியரைநியமித்துள்ளதாகக் கூறினார் நிலம் கையகப்படுத்தும் பணிகளுக்காககூடுதவாளட்டுவட்டாட்சியர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அவா் தெரிவித்தாா் தற்போது ஸ்ரீஹரிகோட்டாவில் இரண்டுராக்கெட் ஏவுதளங்கள் செயல்பாட்டில் உள்ளதாகவும் அமைச்சா் கூறினார் அதிகித்துவரும் தேவையைகருத்தில் கொண்டு மூன்றாவதுஏவுதளம் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்படுவதாகவும் டாக்டர் ஜிதேந்திரசிய் கூறினார் பெண்களுக்குஎதிரானபாலியல் வன்கொடுமைஉள்ளிட்டகொடும் குற்றங்களில் ஈடுபடுவோருக்குகடுமையானதண்டனைவழங்க வகைசெய்யும் சட்டத்திருத்தமசோதாவிற்குஆந்திராஅமைச்சரவைஒப்புதல் அளித்துள்ளது பும்மாநிலமுதலமைச்சர் திருஜெகன்மோகன் ரெட்டிதலைமையில் நடைபெற்றஅமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது மாவட்டந்தோறும் நீதிமன்றங்களைஏற்படுத்தி இத்தகையகுற்றங்களில் விரைவு ஈடுபடுவோருக்குவிரைந்துதண்டனைகிடைப்பதைஉறுதிசெய்வதற்கும் இந்தமசோதாவில் வகைசெய்யப்பட்டுள்ளது அரசுத் துறைகளில் செலவினங்களைகுறைப்பதெனதெலங்கானாஅரசுமுடிவு செய்துள்ளது

அனுமதிக்கப்பட்டதொகைக்குள் செலவினங்களைகட்டுப்படுத்தவேண்டுமென்றும் அனைத்துதுறைகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சரக்குமற்றம் சேவைவரிசெயல்படுத்தப்பட்டதன் காரணமாகஏற்பட்டுள்ள இழப்பீட்டினைமத்திய அரசுவிடுவிப்பதில் ஏற்பட்டுள்ளகாலதாமதம் காரணமாக இந்தநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் வருவாயைஏற்படுத்துவதற்னனவழிமுறைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது தெலங்கானாஎன்கவுண்டர் தொடர்பாகநீதிவிசாரணைக்குஉச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத தொடர்பானமனுவினைவிசாரணைசெய்தஉச்சநீதிமன்றதலைமைநீதிபதிதிருபோப்டேதலைமயிலானஅமா்வு இன்று இதற்கானஉத்தரவினைபிறப்பித்தது உச்சநீதிமன்றஒய்வுபெற்றநீதிபதிப்புர்கள் தலைமையிலானஆணையம் இது குறித்துவிசாரணைசெய்யும் என்றுஅந்தஉத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது

இதரதொகுதிகளில் மாலைஐந்துமணிவரைவாக்குப்பதிவு நடைபெறும்

அதற்குமறுநாள் மனுக்கள் பரிசீலனைக்குஎடுத்துக் கொள்ளப்படும்

வாக்குஎண்ணிக்கைஅடுத்தமாதம் இரண்டாம் நடைபெறும்

எமதுசெய்தியாளரிடம் இதனைத் தெரிவித்தஅவர் சில இடங்களில் கனமழைக்குவாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார்

ஆளும் கன்சா்வேட்டிவ் கட்சிக்கும் தொழிலாளா் கட்சிக்கும் இடையேகடும் போட்டிநிலவுகிறது உத்திரபிரதேசத்தில் கரும்பு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுவருகின்றனா் பல்வேறுமாவட்டங்களில் விவசாயிகள் நேற்றுபோராட்டத்தில் ஈடுபட்டதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் இதன் காரணமாகபோக்குவரத்தும் வெகுவாகபாதிக்கப்பட்டதாகஅவர் கூறுகிறார் கரும்புக்குஉரியவிலைகிடைக்கவேண்டும் நிலுவைத்தொகைஉடனடியாகவழங்கப்படவேண்டும் உள்ளிட்டபல்வேறகோரிக்கைகளைவலியுறுத்தி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுவருகின்றனர் இப்போராட்டத்தில் ஈடுபட்டள்ளபாரதீயவிவசாயிகள் திருராகேஷ் டிக்கியாத் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கரும்பு உற்பத்தியில் உத்திரபிரதேசம் முதலிடத்தில் உள்ளபோதிலும் கடந்த மூன்றுஆண்டுகளாகஉரியவிலைகிடைக்கவில்லைஎன்றார்

உத்திரபிரதேசத்தில் நேற்றநேரிட்டசாலைவிபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர் மூன்றுபேர் காயமடைந்தனர்

மூன்றுபோட்டிகளைக் கொண்ட இந்ததொடரை இந்தியா இரண்டுக்கு ஒன்றுஎன்றஆட்டக்கணக்கில் வென்றுள்ளது

இதில் பங்கேற்பதற்காக இரு அணிகளின் வீரர்களும் இன்றுசென்னைவந்துசேர்ந்தனர் உலக தூப்பர் சீரீஸ் இறுதிபேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி